தமிழகத்தில் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதிமுதல் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

முதலமைச்சர் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக அரசு மக்காத பிளாஸ்டிக் பொருட்களை தடைசெய்ய முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி அறிவித்துள்ளார்

பிளாஸ்டிக் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

க ஸ்டாலின் கொண்டுவந்த கவனசா்ப்பு தீா்மானத்தில் நீட்தோ்வில் தமிழகத்தை சேர்ந்த மாணாக்கரின் தேர்ச்சி விகிதம் மிகவும் குறைந்திருப்பதாக கூறினார் வட மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவியரின் தேர்ச்சி விகிதம் மட்டுமே அதிகரித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நீட்தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா எங்கு இருக்கிறது என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கோரினார்

இந்த விவகாரத்தில் பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

இதற்கு பதிலளித்த திரு

நீட்தேர்வு தொடர்பாக உறுதியான முடிவை எடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக கூறி அவையிலிருந்து திமுக உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார் அதனைத்தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளியேறினார்கள்

தற்போதைய நிலையில் நீட்தேர்வு தொடர்பான தீர்மானம் குடியரசுத்தலைவரின் ஒப்புதலுக்காக அவருடைய அலுவலகத்தில் உள்ளதாக அமைச்சர் கூறினார்

சட்டப்பேரவையில் இன்று சட்டத்துறைக்கான மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் குறுக்கிட்டு பேசிய அவர் இறக்குமதி செய்யப்படும் மணல் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் தரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மணல் விற்பனையில் பங்கேற்பதற்கு டெண்டர் இ தான் வெளிப்படையானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் இந்த காலக்கட்டத்தில் ஆயுள் தண்டனை கைதிகளை முன்விடுதலை செய்வது தொடர்பாக மாநில அரசு ஆளுநரின் ஒப்புதலை பெற சட்டத்தில் இடமிருப்பதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி சண்முகம் தெரிவித்திருக்கிறார்

இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார்

சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

சேவூர் எஸ்

பிரதமரின் வீட்டு வசதி திட்ட பயனாளிகளிடம் நமோ செயலி மூலம் இன்று உரையாற்றிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வீட்டு வசதிக்கு உயர்முன்னுரிமை வழங்குவதாக குறிப்பிட்டார் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டிகொடுக்கும் திட்டங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்தார்

பிளாஸ்டிக் மாசுவை முறியடிப்போம் என்பதை கருப்பொருளாகக் கொண்டு இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு

நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் புகையிலை எதிர்ப்பு நூதன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சிததலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்தும் பணிகள் தொடரும் என்றும் கழிவுநீர் கலக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்

திருச்சி புனித ஜான் வெஸ்ட்ரி ஆங்கிலோ இண்டியன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வனத்துறையின் சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

தர்மபுரி இலக்கியம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவா திரு

வீரராகவராவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரம்ஜான் பண்டிகையையொட்டி எல்லைப்பகுதிகளில் போர்நிறுத்த நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளித்து வருவதாக கூறினார் இருப்பினும் தீவிரவாத செயல்களும் அமைதி பேச்சுவார்த்தைகளும் இணைந்து செயல்பட முடியாது என்றார்

ப்ரெஞ்ச் ஒப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன